தமிழக முதலமைச்சராக திரு முகஸ்டாலின் இன்று பதவியேற்கிறார்

பருப்புவகைகள்உற்பத்தியில் சுயசா்பினை எட்டும் நோக்கில் சிறப்பு செயல் திட்டத்தை மத்திய வேளாண் துறை வகுத்துள்ளது

ஓலிம்பிக் தகுதிக்கான உலக மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சுமித் மாலிக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

பாதிப்பைக் கட்டுப்படுத்துதல் தடுப்பூசி பணிகள் ஆக்சிஜன் விநியோகம் உள்ளிட்டவை குறித்து இந்தக் கூட்டத்தின் போது பிரதமா் ஆலோசனை நடத்தியதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

இதேபோல் கேரளாவிலும் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன

பினராயி விஜயன் அறிவித்துள்ளார் மத்திய பிரதேச அரசும் கோவிட் பரவலைக் கட்டுப்படுத்த முழு ஊரடங்கை அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளது

சிவராஜ் சிங் சவுஹான் கூறியுள்ளார்

தமிழகத்தில் கூடுதல் கட்டுப்பாடுகள் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளன இதனிடையே பல்வேறு மாநில அரசுகள் முழு ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்து பரிசீலித்து வருகின்றன கோவாவில் முழு ஊரடங்கை அமவ்படுத்துவது குறித்து ஒரிரு நாட்களில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார் பஞ்சாபில் முழு ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்து ஆலோசிக்க வேண்டும் என்று அந்த மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் திரு அமரீந்தர் சிங்கை கேட்டுக் கொண்டுள்ளனர் தமிழக முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் இன்று பதவியேற்கிறார்

பதவியேற்புக்குப் பின்னர் முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ளது

அதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் திரு மு கஸ்டாலின் ஆலோசனை நடத்தவுள்ளார் இதனிடையே அமைச்சர்களின் பட்டியலும் அவர்களுக்கான இலாக்கா பொறுப்புகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன அதில் பத்து துறைகளின் பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளன

லண்டனில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் பிரிட்டன் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி கனடா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டம் நேற்று நிறைவடைந்தது

பருப்பு வகைகளின் உற்பத்தியில் சுயசார்புஅடையும் நோக்கில் சிறப்பு செயல் திட்டத்தை மத்திய வேளாண் துறை வகுத்துள்ளது துவரம் பருப்பு பயத்தம் பருப்பு மற்றும் உளுந்தம் பருப்பின் உற்பத்தியை மேம்படுத்துவது மற்றும் விளைநிலங்களை அதிகரிப்பது தொடர்பான விரிவான திட்டம் மாநில அரசுகளுடன் ஆலோசிக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன்படி அதிக விளைச்சலைத் தரக் கூடிய விதை வகைகள் இலவசமாக விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்த சிறப்பு திட்டத்தின் வாயிலாக இந்த மூன்று வகை பருப்புகளின் உற்பத்தி அதிகரிப்பதுடன் இறக்குமதி குறைக்கப்பட்டு பருப்பு வகைகளின் உற்பத்தியில் இந்தியா சுயசுர்பு அடையும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு

ஜெய்சுங்கர் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் திரு டொமிளிக் ராப் புடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆவோசனை நடத்தினார்

இதில் பங்கேற்த லண்டன் சென்ற திரு ஜெய்சங்கர் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சருடன் பேச்சு நடத்தினார் பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் உலகளாவிய சுகாதார சவால்கள் மற்றும் ஐ

வில் ஒத்துழைப்பு உள்ளிட்டவை குறித்து பிரிட்டன் வெள்யுறவு அமைச்சருடன் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவிள் தலைவர் திரு

சிவனுடன் காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர் பங்கேற்றார் இக்கூட்டத்தில் பேசிய டாக்டர் கேசிவன் தமிழகம் மற்றும் கேரளாவுக்கு இஸ்ரோ மூலம் தினமும் ஒன்பதரை டன் ஆக்ஸிஜன் வழங்கப்படுகிறது என்றார் பெங்களூரு ஷில்லாங் மற்றும் பூரீஹரிகோட்டா ஆகிய இடங்களில் ஏற்கெனவே இஸ்ரோ சார்பில் கோவிட் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் சுட்டிக்காட்டினார் இதழவிர மேலும் சில கோவிட் சிகிச்சை மையங்களை உருவாக்குவதற்கான சாத்தியக் கூறுகளை ஆராயுமாறு அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

ரயில்கள் மூலம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களுக்கு திரவ மருத்துவ ஆக்சிஜன் விநியோகம் தடையற்ற வகையில் நடைபெறுவதாக ரயில்வே கூறியுள்ளது

விமுரளீதரனின் வாகன அணிவகுப்பின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது

இந்த தாக்குதலுக்கு தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் பிஜேபி தேசியத் தலைவர் திரு

நட்டா ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர்

இந்த குழு நிலைமையை மதிப்பீடு செய்து மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு அறிக்கை அளிக்கும் ஒலிம்பிக் தகுதிக்கான உலக மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சுமித் மாலிக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்

அரையிறுதியில் அவர் வெனிசுலா நாட்டின் ஜோஸ் டயஸை எதிர்கொள்ளவுள்ளார்